நிகழ்வுகள் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இந்த இரு மாநிலங்களிலும் இன்று நடைபெற்ற தேர்தலில் பதிவாள வாக்குகள் வரும் செவ்வாய்கிழமையன்று எண்ணப்படுகிறது

மேற்கு வங்கத்தில் பிஜேபி யாத்திரைக்கு மாநில அரசு அனுமதி மறுத்துள்ளதற்கு பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக செயவ்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் பலமுறை பிஜேபி யாத்திரைக்கு மனு அளித்த போதிலும் தொடர்ந்து அவை நிராகரிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் மேற்கு வங்கத்தில் மக்களிடையே பிஜேபிக்கு பெருகிவரும் ஆதரவை ஏற்றக்கொள்ள முடியாமல் திரிணாமுல் காங்கிரஸ் இது போன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கூறினார் மாநிலத்தில் நடந்த பஞ்சாயத்து தேர்தல்களில் அதிக இடங்களில் வெற்றிபெற்ற இரண்டாவது பெரிய கட்சியாக பிஜேபி வலுப்பெற்றதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார் திரிணாமுல் காங்கிரசின் சட்டவிரோத தொடர்ந்து பிஜேபி குரல் கொடுத்துவருவதாகவும் இதனால் கட்சி தொண்டர்கள் அச்சுறத்தலுக்கு ஆளாவதாகவும் இதனால் அவர்கள் அஞ்சி பின்வாங்கப்போவதில்லை என்றும் அவர் கூறினார் மேற்கு வங்கத்தில் சிறந்த அரசு நிர்வாகத்தை கொண்டு வரவேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் இந்தியாவில் பொருளாதார குற்றங்களை இழைத்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று தப்பிவிடலாம் என்ற நிலையை முற்றிலுமாக மாறிவருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் தற்போதைய நிகழ்வுகள் பொருளாதார குற்றவாளிகள் எந்த ஒரு நாட்டிலும் தஞ்சமடைய முடியாது என்பதையே உணர்த்துவதாக குறிப்பிட்டார் வெளியுறவுத்துறை மூலம் தொடர்புகொண்டு வெளிநாடுகளில் தங்கியுள்ள பொருளாதார குற்றவாளிகளை இந்தியா கொண்டு வந்து அவர்கள் மீது சுட்டரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

வங்கி மோசுடியில் தொடர்புடைய விஜய் மல்லைய்யா நிரவ்மோடி மெகுல் சோக்சி உள்ளிட்டோரை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் செலவில் தரமான மருத்துவ சேவை அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகக்குறைந்த கிடைக்கவேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு வலிபுறுத்தியுள்ளார் புதுதில்லி அகில இந்திய மருத்துவ கல்விக் கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் நகர் புறங்களில் மட்டுமே தரமான மருத்துவ சேவை கிடைக்கும் என்ற நிலை மாறி கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களும் தரமான மருத்துவ சேவை பெறுதவற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்று அவர் கூறினார் மருத்துவ துறையில் நவீன உத்திகளும் தொழில்நுட்பமும் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் மருத்துவ கல்வியில் அவற்றை விரைவாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார் அகில இந்திய மருத்துவ கல்வி கழகம் இதற்கான முன் முயற்சிகளை மேற்கொண்டு நாடு முழுவதும் மருத்துவ கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஏழை எளிய மக்கள் தரமாக மருத்துவ சேவை பெறுவதை உறுதி செய்துள்ளதாகவும் திரு வெங்கைய்யா நாயுடு கூறினார் ஊடகங்கள் மிகுந்த பொறுப்புனர்வோடு செய்திகளை வெளியிடவேன்டும் என்றும் பொதுமக்களை பாதிக்கும் வகையிலோ பகைம் உணர்வை தூண்டும் வகையிலோ செயல்படக்கூடாது என்று மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார்

முதன் முறையாக இக்கல்வி கழகத்தின் சமஸ்கிருதம் மராத்தி மலையாளம் ஆகிய மொழிகளில் முதுகலைப்பட்டம் வழங்கப்படுவதை குறிப்பிட்ட திருமதி மகாஜன் மண்டல மொழிகளுக்கு முக்கியதும் அளிப்படவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உள்ளுர் மொழிகளில் செய்திகள் வெளியிடப்படுவதை ஊக்குவித்தால்தான் பன்மொழி தன்மையுடன் விளங்கும் இந்தியாவின் வலுவான செய்தி பரிமாற்றத்தை உறுதி செய்ய முடியும் என்றும் திருமதி கமித்ரா மகாஜன் குறிப்பிட்டார் இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலதன இருப்பு தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி மீது புகார் தெரிவித்து அளிக்கப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

மத்திய அமைச்சரவையின் அதிகாரிகள் நியமனக்குழு திரு கிருஷ்ணமூர்த்தி சுட்ரமணியத்தின் பெயரை இப்பதவிக்கு தேர்ந்தெடுத்தது அவர் தற்போது ஹைதராபாத்தில் உள்ள தொழில் நிர்வாகவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் கொடிநாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது நாட்டை பாதுகாக்கும் வீரர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பா ஏழாம் தேதி கொடிநாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில் முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் இந்நாளில் அவர்களின் பணிகளுக்கு வீரவணக்கம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கொடிநாள் நிதியாக தங்களால் இயன்றதை மக்கள் அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பல்வேறு மாவட்டங்களிலும் கொடிநாள் வசூலை இன்று மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கிவைத்தனர்

நாடெங்கும் கொடிநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர்

நாட்டின் பாதுகாப்புப்பணியில் முப்படை வீரர்கள் அனைத்து சவால்களையும் முறியடிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக இந்திய கப்பற்படையின் கடல் பறவை திட்ட தலைமை இயக்குனர் வைஸ் அட்மிரல் நவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ஐ என் எஸ் ராஜாளி கடற்படை விமான தள ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சி பள்ளியில் நிறைவு விழா இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற நவ்னித் சிங் கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஆறு மாதம் பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றம் கேடயங்களை வழங்கி அவர் பாராட்டினார் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊரக ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கம் இன்று பெரம்பலூரில் நடைபெற்றது இந்த பயிலரங்கில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களை சேர்ந்த பத்திரிகை தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மற்றும் படப்பதிவாளர்கள் கலந்துகொண்டனர் பயிலரங்கை தொடங்கிவைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி வே வசந்தா ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட ஆர்வம் காட்டும் அதேவேளையில் மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை கொண்டு சேர்ப்பதும் கடமை என்றார் கிராமப்புற மக்கள் எதிர்கொள்ளும் பிரக்சினைகளை மனதில் கொண்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டால் அது அரசின் கவனத்தை ஈர்க்க பயன்படும் என்றும் அவர் கூறினார்